உடனடியாக விடுவிக்க வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது

வயிற்றப் போக்கு தடுப்பு முகாம் நடைபெறுகிறது

விடுதலைப் போராட்ட வீரர் வீர் சாவர்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு இம்மாதத்திற்குள் இரண்டு டி எம் சி தண்ணீரை விடுவிக்க வேண்டுமென்று கா்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வலியுறுத்தியுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக அரசு அதிகாரிகள் கர்நாடக அரசு மேகதாதுவில் தடுப்பணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்று ஆட்சேபம் தெரிவித்தனர் தமிழகத்தில் அடுத்த பாசன பருவம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் டெல்டா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்பது புள்ளி இரண்டு டி எம் சி தண்ணீரை விடுவிக்க வேண்டுமென்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது உச்சீதிமன்ற தீாப்பில் குறிப்பிட்டுள்ளபடி எவ்வித குறைபாடுமின்றி ஒவ்வொரு மாதமும் கள்நாடக அரசு காவியில் தண்ணீரை விடுவிப்பதற்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய இரண்டு புள்ளி ஐந்து டி எம் சி தண்ணீரை முழுமையாக வழங்கவில்லை என்று மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது

தஞ்சாவூரிலிருந்து திரு நீலமேகம் அரவக்குறிச்சி திரு செந்தில் பாலாஜி திருவாரூர் திரு பூண்டி கலைவாணன் ஒகுர் திரு சத்யா பெரியகுளம் திரு சரவணக்குமார் ஆம்பூர் திரு வில்வநாதன் குடியாத்தம் ஆண்டிப்பட்டி திரு மகாராஜன் பூந்தமல்லி திரு கிருஷ்ணசாமி பெரம்பூர் திரு ஆர் டி சேகர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் திரு இதயவர்மன் ஒட்பபபிடாரம் திரு சண்முகையா உள்ளிட்டோருக்கு அவைத் தலைவர் திரு ப தனபால் பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து சுட்டப்பேரவை கூடும் தேதி அறிவித்த பிறகு முடிவெடுப்போம் என்று கூறினார் அவைத் தலைவர் மீதான நம்பிக்கை இல்லா தீரமானம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் பொறுத்திருந்து பாருங்கள் என்றார்

புதுக்கோட்டையில் இம்முகாமை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார மையங்களில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சை வழங்கப்படும் என்றார்

விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் சுப்ரமணியனும் அரியலூரில் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கும் திருமதி பொற்கொடியும் இம்முகாமை தொடங்கி வைத்தனர்

அண்ணா பல்கலைக் கழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பை அமைதிக்கப்பட்ட கால வரம்புக்கள் முடிக்கத் தவறிய மாணவ மாணவியருக்கு மற்றுமொரு வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

விடுதலைப் போராட்ட வீரரும் இந்து மகாசபா நிறுவனர்களில் ஒருவருமான வீர சாவர்கரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திரப் போராட்டத்தின் போது வீர் சாவர்கர் ஆற்றிய துணிச்சலான நடவடிக்கைகள் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த உதாரணமாகும் என்று திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் புரட்சிகரமான சுதந்திரப் போராட்ட வீரரான சாவர்கர் சமுதாய மாற்றத்தில் பெரும் பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் சாவர்கரின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் வலிமையான இந்தியாவை உருவாக்குவதில் வீரத்துடனும் தேச பக்தியுடனும் அள்ப்பணிப்புடன் செயலாற்றியவர் வீர சாவர்கர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது வாழ்க்கை நாட்டின் வளர்ச்சியை விரும்புவோருக்கு ஊக்கத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மக்களவையின் முன்னாள் தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் ஆகியோா் மலாதூவி மரியாதை செலுத்தினர் கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக டாக்டர் வைதேகி விஜயகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு பன்வாரிலால் புரோஹித் இதற்கான ஆணையை டாக்டர் வைதேகி விஜயகுமாரிடம் வழங்கினார்

சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து பெங்களுர் சிறையில் உள்ள திருமதி சசிகலா காணொலி காட்சி மூலமாக நீதிபதி திருமதி மலர்விழி முன்பு ஆஜானார்

மாவட்டச் செய்கிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுபதி சீதக்காதி விளையாட்டரங்க வளாகத்தில் வட்டார போக்குவரத்துத் துறையின் சார்பில் பள்ளி வாகனங்களின் தரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் இன்று ஆய்வு செய்தார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு க பொன்னையா தலைமையில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் அரியலார் பிற்படுக்கப்பட்ட மாணவர்களுக்கான தங்கும் விடுதிகளில் சேர விரும்பும் தகுதியுடைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் இத்துறை அலுவலகத்தில் விண்ணப்பித்து பயனடையலாம் என்று ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார்

உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன

பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை பங்கேற்கிறது